பிரதான் தொடங்கி வைக்கிறார் தாய்வானில் அதிபர் ட்சாய் இங் வென் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது

பதக்கப்பட்டியலில் மகாராஷ்ட்ரா முதலிடம் பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியாவை பாரம்பரிய கற்றுவாவின் மையமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோதி கேட்டுக்கொண்டுள்ளார் கொல்கத்தாவில் நேற்று பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைத்தப்பிள் அவர் உரையாற்றினார் இந்திய பாரம்பரிய நிறுவனம் ஒன்றை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான பணி கொல்கத்தாவில் உள்ள இந்திய அருங்காட்சியகத்தில் விரைவில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார் புகழ்பெற்ற பழைய நாணய கட்டிடம் பெல்வெடர் இல்லம் விக்டோரியா நினைவு மன்றம் புதப்பிக்கப்பட்ட மெட் கஃபே இல்லம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்தார் அருங்காட்சியகங்களை சர்வதேச நாட்டின் தாத்திற்கு நவீனமயமாக்க ஐந்த அரசு திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் கொல்கத்தாவில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் வங்காளம் வளம் மிக்க பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கொண்டது என்றும் அதன் பண்பாட்டினால் நாம் அனைவரும் ஒருமைப்பட்டிருக்கிறோம் என்றும் கூறினார்

தமது கொல்கத்தா பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி

இந்தத் துறைமுகத்தில் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார்

நிகழ்ச்சியில் துறைமுக பாடலையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்

கொல்கத்தாவில் நேற்று பூர்வோதயா இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் திரு பிரதான் இதைத் தெரிவித்தார் ஒருங்கிணைந்த எஃகு மையத்தை உருவாக்குவதன் மூவம் இந்தியாவின் கிழக்குப்பகுதி மேம்பாட்டை விரைவுப்படுத்த இந்தத் திட்டம் உதவும் என்றார்

கிழக்கு மண்டலத்தில் ஏராளமான இயற்கை வளம் இருந்தபோதும் நாட்டின் இதர சில பகுதிகளை ஒப்பிடுகையில் சமூக பொருளாதார மேம்பாட்டில் இந்த பகுதி பின்தங்கியுள்ளது என்று அவர் கூறினார் எஃகுத்துறையின் பூர்வோதயா இயக்கத்தின் மூலம் இந்தியாவின் கிழக்குப்பகுதி விரைவில் வளர்வதற்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளது என்று அமைச்சர் கூறினார் தேசிய மேம்பாட்டுக்கு கல்வியை பயன்படுத்தமாறும் உலக சவால்களுக்கு தீர்வுகளை காண முயற்சி எடுக்குமாறும் மாணவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக்கொண்டுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நேற்று குஜராத் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் அவர் உரை நிகழ்தினார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞரகளின் பங்கை வலியறுத்திய திரு ஷா மாணவர்கள் தங்களது தாய்மொழி குறித்து தாழ்வு மனப்பான்மை ஏதும் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்

பிஜேபி தேசியத் தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று மத்தியப்பிரதேசம் ஜபல்பூரில் பயணம் மேற்கொள்கிறார் அவர் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு ஆதரவாக பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றுவார் இந்த சுட்டம் குறித்தும் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடலிலும் அவர் பங்கேற்பார் மகளிர் தொழில் முனைவோருக்கான யஸாஷ்விளி திட்டத்தை கோவாவில் நேற்று மத்திய மகளிர் நலம் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராளி தொடங்கி வைத்தார் பளாஜிக்கு அருகே தலேப்கவ் என்ற இடத்தில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் சுவஸ்தியா சக்தி திட்டம் மார்பக புற்றுநோய் சோதனை திட்டம் ஆகியவற்றையும் நிகழ்ச்சியின்போது அமைச்சர் தொடங்கி வைத்தார் யஸாஷ்வினி திட்டத்தின்படி மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ஐந்து வட்சம் ரூபாய் வரையில் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் மகாராஷ்ட்ரா மாநிலம் நாக்பூரில் இரண்டாவது சிஎன்ஜி நிலையத்தை மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார் இந்த நிலையம் நாக்பூர் நகராட்சி மன்ற பேருந்துகளுக்கு எரிபொருளாக சிஎன்ஜி யை வழங்கும் இந்த மன்றத்தின் பழைய பேருந்துகள் சிஎன்ஜியில் இயங்கும் பேருந்துகளாக மாற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார்

உயிரி சிஎன்ஜியை உற்பத்தி செய்ய விவசாய மற்றும் உயிரி கூழ் கழிவுகளை பயன்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் வலிபுறுத்தினார் நீதிமுறையை கடைப்பிடிப்பதுதாள் அனைத்து நீதிபதிகளின் தர்மம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சரத் அரவிந்த் பாப்டே கூறியுள்ளார் பெங்களுருவில் நீதியியல் அதிகாரிகள் இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்தப்பின் பேசிய அவர் இதைத் தெரிவித்தார் நீதிபதிகள் இடையே தொழில்சார்ந்த திறன்களும் சட்ட அறிவும் அதிகரித்தால் தீர்ப்புகளின் தரமும் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார் கீழ்நிலை நீதிமன்றங்களின் நீதிபதிகளுக்கு செயல்நிலை பயிற்சி அளிப்பதற்கு மாதிரி நீதிமன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம் என்று அவர் ஆவோசனை கூறினார் மாவட்ட நிலையில் தேங்கியுள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு மத்தியஸ்தம் ஆலோசனை நடுவர் அமைப்பு ஆகியன பெரிதும் உதவும் என்று அவர் கூறினார் வழக்கு விசாரணையை விரைவுப்படுத்த செயற்கை அறிவு நீதிமன்ற நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்குதல் போன்றவை உதவும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்தார் தாய்வானில் அதிபர் ட்சாய் இங் வென் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நாட்டின் முதலாவது பெண் தலைவரான அவருக்கு அதிபர் தேர்தலில் வாக்காளர்கள் பெரும்பான்மை ஆதரவை அளித்து மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுத்துள்ளனர் இவரை எதிர்த்துப்போட்டியிட்ட சீனாவுக்கு நட்புறவான குவோமின்டாங் கட்சியைச் சேர்ந்த திரு ஹான் குவோ யு தோல்வியை ஏற்றுக்கொண்டார்

தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையிலேயே அசைக்க முடியாத முன்னிலை பெற்றுள்ள திருமதி ட்சாய் தமது கட்சி தலைமையிடத்தில் வெற்றியை அறிவித்தடோது கூடியிருந்த ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் தில்லி சுட்டப்பேரவை தேர்தலில் கூடுதலான வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிறப்பு பிரச்சார இயக்கத்தை தில்லி மாநில தலைமை தேர்தல் அலுவலகம் தொடங்கி உள்ளது சென்ற ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின்போது மிகவும் குறைவாள வாக்குகள் பதிவான முப்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது இயக்கத்தின் முதல் நாளான நேற்று வாக்காளர் பங்கேற்பு பற்றி தெரு கூத்து நடைபெற்றது மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தாங்கள் அளித்த வாக்குகளை வாக்காளர்கள் சரிபார்ப்பதற்கான எந்திரங்கள் செயல்பாடுகள் குறித்தும் ல்ஷ்மி நகர் சட்டப்பேரவை தொகுதியில் விளக்கம் அளிக்கப்பட்டது சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் தலைசிறந்த ஆன்மீக தலைவர்களில் ஒருவரான சுவாமி விவேகானந்தர் வேதாந்தா மற்றும் யோகா ஆகியவற்றின் இந்திய தத்துவங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்

சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் நாடெங்கும் தேசிய இளைஞர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய பண்பாட்டை வளப்படுத்துவதற்கு ஆற்றிய பங்கு குறித்து வெகுவாக பாராட்டி பேசியுள்ளார் கொல்கத்தாவில் பழைய நாணய கட்டிடத்தில் சிலையை திறந்து வைத்து பேசிய பிரதமர் சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இன்றும் பொருத்தம் உடையவதாக உள்ளன என்றார் இன்று காலை ராமகிருஷ்ணா மிஷனின் தலைமையிடமான பேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் விவேகானந்தர் பிறந்தநாளை முன்னிட்டு நாடெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வடக்கு கொல்கத்தாவில் கவாமி விவேகானந்தரின் மூதாதையர் வாழ்ந்த இடத்தில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இன்று ஜிம்னாஸ்டிக் தடகளம் சைக்கிளிங் டேபிள் டென்னிஸ் ஜுடோ உள்ளிட்ட பல போட்டிகள் இடம்பெறவுள்ளன

நேற்றைய நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் மஹாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது

இந்த ஐந்து நாள் விழா சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை முன்ளிட்டு நடத்தப்படுகிறது இந்த விழாவை மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரன் ரிஜிஜு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் தொடங்கி வைக்கின்றனர்

குஜராத் மாநிலம் வடோதரா மாவட்டத்தில் நேற்று தனியார் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் எட்டுபேருக்கு காயம் ஏற்பட்டது உயிரிழந்தவர்களில் பலர் தொழிற்சாலையின் தொழிலாளர்கள்